அர்ஜெண்டினாதலைநகர் பியுனஸ் அயர்ஸ் சென்றடைந்தார்

புதியவிவரங்கள் நாட்டின் பொருளாதாரத்தைதெளிவாகஎடுத்துக் காட்டுவதாகநிதியமைச்சர் திருஅருண்ஜேட்லிகூறியுள்ளார்

பதிவாகியுள்ளது

சுற்றுப்பாதையில் செலுத்தியுள்ளது

பதிவானவாக்குகளைண்ணும் பணிதற்போதுநடைபெற்றுவருகிறது இன்று இரவு அல்லதுநாளைகாலைமுடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

பிஜேபிஆளும் மாநிலங்களில் நடைமுறைப் படுத்தப்பட்டுள்ளமக்கள் நலத்திட்டங்களும் தெலுங்கானாவுக்கானதேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டள்ளது ஆசியான் நாடுகளுடன் நல்லுறவைவலுப்படுத்த இந்தியாஉறுதிபூண்டுள்ளதாகஅறிவியல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்தியா ஆசியான் தொழில்நுட்பமாநாட்டில் உரையாற்றியஅவர் இந்தியாவின் கிழக்கத்தியநாடுகள் கொள்கைஒருங்கிணைந்தவளர்ச்சிமற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்தார் அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஆசியான் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பு கணிசமானஅளவில் மேம்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் உறப்பு நாடுகள் சமூக பொருளாதாரபயன்களை இந்தியாவுடன் பகிர்ந்துகொள்ளவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உலகஅளவில் தொழில்ஙட்டரீதியில் சந்தித்துவரும் பல்வேறு பிரச்சனைகளுக்குதீர்வுகாண ஆராய்ச்சிபணிகளுக்குமுக்கியத்துவம் அளிக்கவேண்டும் என்றும் இதற்குசர்வதேசஅளவிலானஒத்துழைப்பு தேவைஎன்றும் திரு ஹர்ஷ் வர்தன் வலியுறுத்தினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் திருசிவன் மனிதனைவிண்வெளிக்குஅனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கானதொழில்நுட்பங்களை கூடிய அளவில் உள்நாட்டிலேயேஉருவாக்கதிட்டமிட்டுள்ளதாகக் கூறினார்

நிலவை ஆராய்வதற்கானசந்த்ரயான் இரண்டுவிண்கலம் வரும் ஜனவரிமாதம் அனுப்பப்படும் என்றும் திருசிவன் தெரிவித்தாா்

கோடியக்கரை

பின்னா் ஆற்காட்டுத் துறையில் மீனவா்களைசந்தித்துபடகுகளுக்குஏற்பட்டபாதிப்பு குறித்துஅவா் கேட்டறிந்தார் தோப்புத்துறையில் புயலால் பாதிக்கப்பட்டவிவசாயிகள் மற்றம் பொதுமக்களையும் சந்தித்ததிருமதிநிர்மலாசீதாராமன் அவர்களுக்குஆறுதல் கூறினார் புயலால் பெரும் பாதிப்புக்குஉள்ளானநான்குமாவட்டங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்களைதள்ளுபடிசெய்வதுகுறித்துஅரசுபரிசீலித்துமுடிவு செய்யும் எனதுணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னைவிமானநிலையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் புயல் நிவாரணப் பணிகளுக்குமத்தியஅரசுதாராளமனதுடன் நிதிஉதவிசெய்யும் என்றுகுறிப்பிட்டார்

எனினும் இவர்களுக்கானமாணவர் சேர்க்கைநீதிமன்றத்தின் இறுதிதீர்ப்பைப் பொறுத்தேஅமையும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்

வங்கக்கடலில் காற்றமுத்ததாழிஉருவாகியுள்ளதால் தென்தமிழகத்திலும் டெல்டாமாவட்டங்களிலும் பரவலாகமழைபெய்யவாய்ப்பு உள்ளதாகசென்ளைவாளிலைஆய்வு மையதுணைத்தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்